வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது

செல்வ கணபதி உள்ளிட்டோரை தனி நீதிமன்றம் விடுவித்தது செல்லும் என்று உயர்நீதிமன்றம் திரு தீர்ப்பளித்கள்ளகு

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று நேரில் சென்று நலம் விசாரித்தார்

கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுவதம் ஒத்திவைக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான கால அட்டவணையை வரும் திங்கட்கிழமைக்குள் தாக்கல் செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பின் பேரில் உத்தரவிட நேரிடும் என்று மாநில தேர்தல் ஆணையத்தை சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவது குறித்து இரண்டு முறை உத்தரவிட்டிருந்தும் மாநில தேர்தல் ஆணையம் இதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று கூறி திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான மனு இன்று தலைமை நீதிபதி செல்வி இந்திரா பானர்ஜி நீதிபதி திரு கந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் மாநில தேர்தல் ஆணையர் திரு மாலிக் பெரோஸ்கான் செயலர் திரு ராஜசேகரன் ஆகியோர் இன்று நேரில் ஆஜராகியிருந்தனர் தமிழகத்தில் தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அது முடிந்தவுடன் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு தேர்தல் நடைமுறைகள் தொடங்கப்படும் என்றும் மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான கால அட்டவணையை வரும் திங்கட்கிழமையன்று கட்டாயம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர் தேர்தல் அட்டவணை தாக்கல் செய்யாவிட்டால் மாநில தேர்தல் ஆணையர் திரு மாலிக் பெரோஸ்கான் செயலர் திரு ராஜசேகரன் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர் தமிழகத்தில் கூட்டுறவு சங்கத் தேர்தல் தொடர்பாக வழக்கு நிலுவையில் உள்ள சங்கங்களைத் தவிர மற்ற சங்கங்களின் தேர்தல் முடிவுகளை வெளியிடலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கூட்டுறவு சங்கத் தேர்தல் சும்பந்தமாள அனைத்து வழக்குகளும் தலைமை நீதிபதி செல்வி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் இந்த இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளனர் கூட்டுறவு சங்கத் தேர்தல் புகார்களை விசாரிக்க ஒய்வு பெற்ற நீதிபதிகள் நியமிக்கப்படுவதாகவும் மேற்கு தெற்கு வடக்கு மத்திய கிழக்கு என நான்கு மண்டலங்களிலும் தலா ஒரு நீதிபதி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு புகார்கள் அனைத்தும் விசாரிக்கப்படும் எனத் தெரிவித்தார் இந்தக் குழுவில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இடம்பெற்றிருப்பார்கள் என்றும் கூறினார் ஒருவாரத்திற்குள் இந்தக் குழுவை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்றும் இதற்கான விரிவான விளம்பரத்தை வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

நெல்லை அருகே பனையங்குளத்தில் சர்வதேச அளவிலான நீச்சல் போட்டிகளுக்கான நீச்சல் குள வளாகத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது மாநில அமைச்சர்கள் திரு அன்பழகன் திரு கடம்பூர் ராஜு திரு பாலகிருஷ்ண ரெட்டி திருமதி ராஜலஷ்மி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஐந்து ஏக்கர் நிலத்தில் இந்த நீச்சல் குளம் அமையவுள்ளது

இந்த நீச்சல் குள வளாகத்தில் பந்தயக்குளம் பயிற்சி நீச்சல்குளம் உடற்பயிற்சி கூடம் உள்ளிட்ட வசதிகளும் செய்துதரப்பட உள்ளன சிவகங்கை மாவட்டத்தில் மத்திய அரசின் வேளாண் மற்றும் பாசனத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு முகுல் வாஸ்னிக்குடன் தீவிர சிகிச்சைப் பிரிவுக்கு சென்று திமுக தலைவர் திரு மு கருணாநிதியை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பார்த்து உடல்நலம் குறித்து விசாரித்தார் அப்போது திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலினும் உடனிருந்தார் மருத்துவமனைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல்காந்தி திரு கருணாநிதியின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் விரைவில் நலம் பெற பிரார்த்திப்பதாகவும் கூறினார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு முகுல் வாஸ்னிக்கும் மருத்துவ மனையில் திரு கருணாநிதியின் குடும்பத்தினரை சந்தித்து நலம் விசாரித்தார்

முன்னதாக அவை இன்று கூடியதும் இப்பிரச்சினையை திரணமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினார்கள் அப்போது குறுக்கிட்டு பேசிய அவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு இதுகுறித்து எடுத்துரைக்க உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவைக்கு வந்திருப்பதாக கூறினார்

இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பங்களில் ஈடுபட அவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியதும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் மாநிலங்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது சேலம் மதுரை கோவை திருச்சி தஞ்சை மற்றும் திருநெல்வேலி அரசு மருத்துவ கல்லூரிகளில் நவீன வசதிகளுடன் அம்மா ழழழ உடல் பரிசோதனை மையங்கள் விரைவில் தொடங்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

இந்த மையத்தில் இருதயம் சும்பந்தப்பட்ட நோய்கள் நீரிழிவு நோய் பாதிப்பு தைராய்டு பித்தப்பையில் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் கருப்பைவாய் புற்றுநோய் ஆகியவை கல் கண்டறியப்பட்டுள்ளது ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டறிய முழு உடல் பரிசோதனை மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்

நாட்டிலேயே தமிழகத்தில்தான் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை அதிகமாக உள்ளது என்று உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார்

ஐந்து கட்டங்களாக நடைபெறும் இந்த கலந்தாய்வு முடிந்தவுடன் வரும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பொறியியல் வகுப்புகள் தொடங்கும் என்றும் தெரிவித்தார்

முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து இந்தத் தொகை வழங்கப்படும் என்று இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச்செய்கிகள் உலக பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் சாய்னா நேவால் காலிறுதிப் போட்டியின் முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சாய் பிரனீத் சமீர் வர்மா பிரணாய் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் லண்டனில் நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இன்று பிளே ஆஃப் சுற்றில் இந்தியா இத்தாலியை எதிர்கொள்கிறது